அமைச்சர்கள் கொண்ட உயர்மட்ட குழுவினர் தற்போது பேச்சு வார்த்தை நடத்தி வருகின்றனார்

அரசு திட்டமிட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார்

வங்கக்கடலில் புதிதாக னற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலையில் அரசு மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் குறித்து தமிழக முதலமைச்ள் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார்

போட்டி நாளை கான்பெராவில் நடைபெற உள்ளது இனி விரிவான செய்திகள் தில்லியில் கடந்த சில நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் கொண்ட உயர்மட்ட குழுவினர் தற்போது பேச்சு வார்த்தை நடத்தி வருகின்றனர் வேளான் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிய் தோமர் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ்கோயல் மற்றம் இணையமைச்சர் திரு சோம் பிரகாஷ் ஆகியோர் இக்குழுவில் இடம் பெற்றுள்ளனர்

மாநிலத்தை சேர்ந்த விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை முதலில் பஞ்சாப் நடைபெறுவதாகவும் பின்னர் இன்று இரவு உத்தரப் பிரதேசம் உத்தரகாண்ட் ஹரியானா மாநிலங்களை சேர்ந்த விவசாய சங்கத்தினருடன் பேச்சவார்த்தை நடத்தப்பட இருப்பதாகவும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அடுத்த மூன்றாண்டுகளில் நாடு முழுவதும் ஆயிரம் இயற்கை எரிவாயு நிலையங்களை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதாள் கூறியுள்ளார் மகாராஷ்டிரா இயற்கை எரிவாயு நிறுவனத்திற்கு சொந்தமான ஐந்து இயற்கை எரிவாயு நிலையங்களை காணொலி வாயிலாக இன்று அமைச்சர் திறந்து வைத்தார்

ருபாய் செலவில் அடுத்த மூன்றாண்டுகளில் இயற்கை ளரிவாயு நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார்

இதன் மூலம் கற்றுச் சூழல் மாசு அடைவதை குறைக்க முடியும் என்றும் இறக்குமதியின் தேவை குறையும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் நமது நாட்டில் எரிசக்தித் துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மாற்றங்கள் வாயிலாக தற்சார்பை அடைய முடியும் என்பதுடன் அதிக அளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்

இது கடந்த ஆண்டு நவம்பர் மாத வருவாயை ஒப்பிடுகையில் ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் அதிகம் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது

பிராந்திய மற்றம் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பாக ஆஸ்திரேலிய அமைச்சருடன் விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக திரு ஜெய்சங்கர் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் பழங்குடியின மக்களை அதிக அளவில் தொழில்முனைவோராக்க மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு அர்ஜூன் முண்டா தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த பழங்குடியின மக்களின் கலாச்சாரம் மற்றும் கைவினைப் பொருட்களின் சிறப்புகள் குறித்து எடுத்துரைக்கும் வகையில் பத்து நாட்கள் நடைபெறும் கண்காட்சியை காணொலி காட்சி வாயிலாக அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நாட்டில் சமார் பத்தரை கோடி பழங்குடியின மக்கள் இருப்பதாக குறிப்பிட்டார் அவர்களுக்கு திறன் பயற்சிகளை வழங்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எல்லை பாதுகாப்புப் படை தினம் இன்று கொண்டாடப்பட்டது

தங்களது உயிரையும் பொருட்படுத்தாது மக்களை பாதுகாப்பதையே கடனமயாகக் கொண்டுள்ள எல்லை பாதுகாப்புப்படை வீரர்களை நினைத்து நாடு பெருமை கொள்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இந்த தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய உள்துறை இணையமைச்சர் திரு நித்தியானந்தராய் நமது படையிளர் பல்வேறு சவால்களில் இருந்து நாட்டை பாதுனக்க கடுமையாக பாடுபட்டு வருகின்றனர் என்று தெரிவித்தார் மேற்கு எல்லைப் பகுதியில் அண்டை நாடு தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதாகவும் தீவிரவாத ஊடுருவல் முயற்சிகள் அடிக்கடி நடைபெறுவதாகவும் அமைச்சர் கூறினார் இவற்றை திறன்பட முறியடிக்கும் படையினரின் வீரத்தை தாம் போற்றுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார்

வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலையில் அரசு சார்பில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் குறித்து தமிழக முதலனமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என்று இந்திய வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் அவ்வப்போது விடுக்கப்படும் மழை குறித்த முன்னெச்சிக்கை அறிவிப்புகளை டனுக்குடன் கண்னனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதினரிகளுக்கு முதலமைச்ச் அறிவறுத்தினார் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் ஒன்பது குழுக்கள் கன்னியாகுமி திருநெல்வேலி துத்துக்குடி மற்றும் மதுரை மாவட்டங்களில் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் கடற்கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் மீனவர்கள் உள்ளிட்டோரை நிவாரண முகாம்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் தங்குவதற்கான இதர வசதிகளையும் செய்துதர வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார்

வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குறித்து மத்திய அமைச்சரவை செயலர் திரு ராஜீவ் கௌபா தலைமையிலான தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் இன்று காணொலி வாயிலாக தமிழக அரசின் தலைமைச் செயலர் திரு சண்முகத்திடம் ஆலோசனை மேற்கொண்டார் களமழை காரணமாக மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் பேரிடர் மீட்புக் குழுவின் தயார்நிலை மாவட்ட அளவிலான பேரிடர் நிர்வாகக் குழுவின் பணிகள் ஆகியவை குறித்தும் இந்த ஆலோசனையின் போது விவாதிக்கப்பட்டது சிவில் விமானப் போக்குவரத்து தொலைத்தொடர்பு மின்சரம் உள்துறை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் பாதுனப்புத்துறை ஆகியவற்றின் பிரதிநிதிகள் மற்றும் செயல்கள் தயார்நிலை குழித்து எடுத்து கூறின் மாநில அரசுகளும் மத்திய அரசின் அமைச்சகங்களும் முன்னெச்சரிக்கை மற்றும் நிவாரண பணிகளை உடனுக்குடன் மேற்கொண்டு சேதம் ஏற்படாமல் தவிர்க்க வேண்டும் என்றும் அனைத்து சேவைகளும் தயார்நிலையில் இருக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சரவை செயலர் திரு ராஜீவ் கௌபா கேட்டுக் கொண்டுள்ளார் கேரளா லட்சத்தீவு ஆகியவற்றின் தலைஎமச் செயலர்களுடனும் மத்திய அமைச்சள்கள் குழு இன்று காணொலி மூலம் ஆய்வு செய்தது எதிரி நாடுகளின் கப்பல்களை துல்லியமாக தாக்கி அழிக்கும் பிரம்மோஸ் குப்பர் சானிக் ஏவுகணைய இந்தியா இன்று வெற்றிகரமாக பரிசோதித்தது பாதுகாப்புஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் வடிவமைக்கப்பட்ட இந்த ஏவுகனை வங்கக் கடலில் கார் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகே இன்று பரிசோதித்து பார்க்கப்பட்டது

தலைநகர் தில்லியில் காற்றுமாசு இன்று மீண்டும் அதிகரித்து காணப்பட்டது

பஞ்சாப் ஹரியானா உத்தரப் பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய அண்டை மாநிலங்களில் அதிக அளவு பயிர்க் கழிவுகள் எரிக்கப்படுவதே இதற்கு காரணம் என்று தில்லி அரசு கூறியுள்ளது நாட்டில் கால்பந்து விளையாட்டை ஊக்குவிக்க அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார்

எல் கால்பந்துப் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது